நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தொற்றநோய்கள் தொடர்பான அவசர சுட்டம் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார்

முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் அவசர சட்டத்தை பிறப்பிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் இத்தகைய குற்ற செயலில் ஈடுபடுவோருக்கு ஆறு மாதங்கள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

இதுபோன்ற தாக்குதல் நடைபெறுவது துரதிருஷ்டவசமானது என்றும் அமைச்ச் குறிப்பிட்டா்

இந்த நிதி தொற்றுநோய் பரிசோதனை சிகிச்சை நடைமுறைகள் ஆய்வக வசதிகளை மேம்படுத்துதல் தொற்றுநோய் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தனுடன் இணைந்து மருத்துவர்களுடன் அவர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்கள் மீது நாட்டின் சில பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்கள் கண்டனத்துக்குரியது என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த கூட்டத்தை அடுத்து இந்திய மருத்துவா்கள் சங்கம் அறிவித்திருந்த போராட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அரசின் உறுதியை ஏற்று போராட்டத்தை திரும்பப் பெற்ற இந்திய மருத்துவர் சங்கத்துக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நன்றி தெரிவித்துள்ளார்

இது தெட்பாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள ஆலோசனையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று தொடர்பான செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினா் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசுப்பணி வழங்கப்படும் என்று கூறியுள்ளாா் உயிரிழந்தவரின் உடலை பாதுகாப்புடனும் மரியாதையுடனும் அடக்கம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த நோய் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடல் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பின்னரே இறுதி சடங்குகள் செய்ய அனுமதிக்கப்படுவதாக சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ துறை கூறியுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் இது குறித்து அச்சமோ பீதியோ அடைய தேவையில்லை என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார்

அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

இதுபோன்ற சிக்கல்களை அடுத்து தொற்று பாதிப்பு சற்று கூடுதலாக கண்ணுர் மாவட்டத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன